நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது

நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

வலுவடைந்து உள்ளதாக மத்தியவர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஸ் கோயல் தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று ஐதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் நாட்டை மேம்படுத்த வெளிப்படையான நேர்மையான பொறுப்பான நிர்வாகம் தேவை என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஊழல் ஒழிப்பு தேசிய மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அளைத்து துறைகளிலும் ஊழலுக்கு எதிராள ஒத்துழைப்பு மற்றம் உத்வேகம் நிலவுவதாக கூறினார் பொருளாதார முறைகேடுகள் போதைப் பொருள் பரிமாற்றம் தீவிரவாதம் ஊழல் ஆகியவை ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டு இருப்பதால் இதனை அகற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என்று அவர் தெரிவித்தார் சமூகத்தின் நிலைத்தன்மையை குலைக்கும் வகையில் ஊழல் இருப்பதால் அதனை ஒழிப்பது அனைவரின் கடமை என்று பிரதமர் கூறினார் நாட்டில் ஊழலை ஒழிக்க முறையான மதிப்பிடுதல் பயிற்சி ஆகியவை தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த பணியை தன்னாட்சி பெற்ற அமைப்பு மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் தலைமுறைகளாக ஊழல் தொடர்வதைத் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

வஞ்ச ஒழிப்பு விழிப்பான இந்தியா வளர்ச்சிக்கான இந்தியா என்பது நடப்பாண்டின் வஞ்ச ஒழிப்பு வாரத்தின் கருப்பொருளாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது விழிப்புணர்வு புதுதில்லியில் மத்திய லஞ்சஒழிப்பு இன்று ஆணையர் திரு சஞ்சய் கோத்தாரி தமது அலுவலகத்தில் வஞ்சஒழிப்பு உறுதிமொழி செய்துவைத்து பேசுகையில் நமது பணியில் நேர்மை மற்றும் தூய்மையை கடைபிடிக்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இன்று லஞ்ச ஒழிப்பு விழிப்புனர்வு உறுதிமொழியேற்கப்பட்டது இந்தியா அமெரிக்கா இடையே அடிப்படை பாதுகாப்பு ரானுவ தகவல் பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்புக்காள முக்கிய ஒப்பந்தம் உட்பட ஐந்து ஒப்பந்தங்கள் இன்று புதுதில்லியில் கையெழுத்தாயின பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அமெரிக்கா தரப்பில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக்பாம்பியோ பாதுகாப்பு அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜ்நாத்சிங் பாதுகாப்புத்துறையில் அமெரிக்காவுடன் செய்துகொள்ளப்பட்ட ஒப்பந்தம் நாட்டின் குறிப்பிடத்தக்க சாதனை என்று தெரிவித்தார் இருநாட்டு ரானுவத்திற்கிடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறவதற்கும் பாதுகாப்பு தளவாட தொழில்கள் வளர்ச்சி பெறுவதற்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார் இந்திய பசிபிக் மண்டலத்தின் பாதுகாப்பு நிலைமை குறித்து இந்திய அமெரிக்க அமைச்சர்கள் கருத்துக்களை பகிர்ந்துகொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மண்டலத்தில் உள்ள நாடுகளில் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை சர்வதேச விதிமுறைகளுக்குட்பட்டு நிலைநாட்ட இருநாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாகவும் அவர் கூறினார்

சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதால் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார்

தொடர்ந்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ சர்வதேச அளவில் சீனாவின் அதிக்கத்தை தோற்கடிக்க இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படும் என்று கூறினார் ஊகாளில் இருந்து வைரஸ் பரப்பியதும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிகாரம் செலுத்தமுயற்சிக்கும் சீனாவின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதிரு மைக் பாம்பியோ கூறினார் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கதந்திரமான அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கக் கூடிய நடவடிக்கைகளை இருநாடுகளும் இணைந்து மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார் முன்னதாக இரு அமெரிக்க அமைச்சர்களும் தில்லி போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பிரதமரிடம் அமெரிக்க அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர் இந்த சந்திப்பின்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் சர்வதேச விமான போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இதுதவிர ஏற்கனவே உள்ள தளர்வுகள் தொடரும் எனவும் மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக ஏழைகளுக்கு எளிதில் வங்கிச் சேவை கிடைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமரின் சுயசார்பு இயக்கத்தின் சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநில பயனாளிகளிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று கலந்துரையாடினார் பல்வேறு பயனாளிகளின் கருத்துக்களையும் பிரதமர் கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய அவர் இந்த திட்டம் பலருக்கு பெரிய அளவில் பயனளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார்

காலாட்படை தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள அவர் நமது காலாட் படையில் உள்ள அனைத்து அணிகளுக்கும் வாழ்த்துதெரிவித்துள்ளார் தேசத்தை பாதுகாப்பதில் காலாட்படை வகித்து வரும் பங்கை எண்ணி நாடு பெருமை கொள்வதாக அவர் கூறியுள்ளார்

நாட்டின் பொருளாதார நிலை மேம்பட்டு வருவதற்கான சூழல் தென்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

எனினும் ஊரடங்கில் அளிக்கப்பட்டுள்ள தளர்வுகளாலும் பண்டிகைக் கால விற்பனையாலும் சிறு குறு பொருளாதார நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாலும் பொருளாதார வளர்ச்சி மீண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பொதுமக்களின் வாங்கும் திறனை அதிகரித்து பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் தொலைநோக்கு பார்வை உறுதியான நடவடிக்கைகளால் நாட்டில் தாழில் தொடங்கும் சூழல் வலுவடைந்து உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஸ் கோயல் தெரிவித்துள்ளார் ஷாங்காய் கூட்டமைப்பின் முதலாவது தொழில் முனைவோருக்கான மாநாட்டில் பேசிய அவர் இளைஞர்கள் நமது நாட்டின் சொத்து என்று கூறினார் தற்போதைய சவாலான காலக்கட்டத்திலும் இளம் தொழில் முனைவோரின் தரிதமான தன்னம்பிக்கை மற்றும் திறமை காரணமாக வர்த்தகத்துறை மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தற்போதைய பாதிப்பையும் எதிர்காலத்திற்கான வாய்ப்பாக மாற்றும் திறனை புதிய தொழில் நிறுவனங்கள் வெளிப்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார் பல துறைகள் டிஜிட்டல் மயமாவதற்கு இளம் தொழில் முனைவோரின் புதிய செயலிகள் உதவுவதாக திரு பியூஸ் கோயல் கூறினார்

தடுப்புப்பணிகள் குறித்தும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வாக்குச்சாவடி அலுவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோர் மற்றும் வாக்களிக்க வருவோர் அனைவரும் முகக்கவசம் அணியவேண்டியது கட்டாயம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடல் வெப்ப பரிசோதனை சானிடைசர்கள் விளியோகம் ஆகியவற்றை அனைத்து பகுதிகளிலும் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று ஐதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது